இருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகுற்றம்சாட்டியுள்ளார்

சுட்டுக் கொல்லப்பட்டனர்

சிங்கப்பூர் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதிஆட்டங்கள் அரை தற்போதுநடைபெற்றுவருகின்றன மக்களவைத் தேர்தலுக்கானபிரச்சாரம் நாடுமுழுவதும் தீவிரமடைந்துவருகிறது பிரதமா் திருநரேந்திரமோடிதமிழகத்தின் ஆண்டிப்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினாா் அனைவருக்கும் வணக்கம் என்றுதமிழில் உரையைத் தொடங்கியபிரதமா் தமிழ் புத்தாண்டுதினம் நாளைகொண்டாடப்படுவதைகட்டிக் காட்டிஅதற்குவாழ்த்துதெரிவித்து கொள்வதாகக் கூறினாா் திமுக காங்கிரஸ் இடையேயானகூட்டணிபொருந்தாதகூட்டணிஎன்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த இரு கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறுமாழல் குற்றச்சாட்டுக்களுக்குஉள்ளாகி இருப்பதூகவும் அவர் குற்றம்சாட்டினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகஎண்ணற்றதிட்டங்களைமத்தியஅரசுவழங்கிஉள்ளதாகவும் பிரதமர் கூறினார் ஏழைவிவசாயிகளுக்குவருவாய் ஆதரவுத் திட்ட்வ வழங்கப்பட்டுவருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகள் நலனுக்குஉயர் முன்னுரிமைஅளித்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

முன்னுரிமைஅளிக்கப்பட்டு பல்வேறுதிட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் வைகை தூய்மைப்படுத்தப்பட்டு அதன் பாசனம் மேம்படுத்தப்படும் என்றார் இப்பகுதிமக்களின் கோரிக்கைகளைநிறைவேற்றஉரியநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றம் அவர் கூறினார் தேனிமக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் அல்லஎன்றும் அஇஅதிமுகவேட்பாளர் இதேபகுதியைச் சேர்ந்தவர் என்றும் திருநரேந்திரமோடிகுறிப்பிட்டார் இந்தபொதுக்கூட்டத்தில் பேசியஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமி மக்களின் எண்ணங்களை பூர்த்திசெய்யும் கூட்டணியாக தங்கள் கூட்டணிதிகழ்கிறதுஎன்றார் இந்தநிகழ்ச்சியைத் தொடர்ந்தராமநாதபுரம் செல்லும் பிரதமர் திருநரேந்திரமோடிஅங்குதேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபிதலைவர் உத்திரபிரதேசத்திலும் காங்கிரஸ் திருஅமித்ஷா தலைவர் திருராகுல்காந்திகா்நாடகாவிலும் பி எஸ் பிதலைவர் செல்விமாயாவதிஉத்திரபிரதேசத்திலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஉரையாற்றஉள்ளனர் திமுகதலைவா் திரு மு க ஸ்டாவின் இன்றுதிருச்சியில் தோதல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினாா் மத்தியமாநிலஅரசுகள் மக்கள் விரோதப் போக்கினைகடைபிடித்துவருவதாகஅவர் குற்றம்சாட்டினார் தமிழகமக்களின் குரலுக்குமதிப்பளிக்கும் கட்சியாககாங்கிரஸ் திகழ்கிறதுஎன்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார்

இதற்கிடையேகாங்கிரஸ் கட்சி ஏழு பேர் கொண்டமற்றொருவேட்பாளர் பட்டியலைவெளியிட்டுள்ளது தில்லிக்குஉட்பட்ட ஏழு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் ஆம் ஆத்மிகட்சியுடன் கூட்டணிபேச்சுவார்த்தை கமூகமாகமுடிவடைந்தால் தொகுதிப் பங்கீடு இறுதிசெய்யப்படும் என்றுகாங்கிரஸ் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கானஏற்பாடுகள் குறித்துதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ மாவட்டதேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறைகண்காணிப்பாளர்களுடன் தற்போதுஆலோசனைநடத்திவருகிறார் காணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றுவரும் இந்தஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்பட்டுவருகிறது பதற்றம் அளிக்கக்கூடபவைஎனகண்டறியப்படும் வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளைதீவிரப்படுத்துவதுகுறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுவருகிறது தேர்தல் பணிக்கானகாவல்துறைதலைவர் திருஅசுதோஷ் சுக்லாவும் இந்தஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானகண்காணிப்பு நடவடிக்கைகள் நாடுமுழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

இதன்படி சூலூர் தொகுதியில் திருபொங்கலூர் பழனிசாமியும் அறவாக்குறிச்சிதொகுதியில் திருசெந்தில் பாவாஜியும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் டாங்டர் சரவணனும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் திருஎம் சிசண்முககையா வும் போட்டியிடுகின்றனர் பஞ்சாபின் பந்திண்டாமக்களவைத் தொகுதிக்கானவேட்பாளராகசட்டமன்றஉறுப்பினல் திருபல்ஜீந்தர் கௌரே யை ஆம் ஆத்மிஅறிவித்துள்ளது

தேர்தலில் திமுகதலைமையிலானமதசாா்பற்றமுற்போக்குக் கூட்டணிவெற்றிபெறும் மக்களவைத் என்றுதமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டிதலைவர் திருகே எஸ் அழகிரிநம்பிக்கைதெரிவித்துள்ளார் இன்றுசென்னைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தில் திருராகுல்காந்திமேற்கொண்டபிரச்சாரம் மக்களினடயே தங்கள் கூட்டனிக்குஆதரவைபெருக்கிஉள்ளதாகக் கூறினார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இன்று நாட்டின் வளர்ச்சிக்காகஎண்ணற்றதிட்டங்களைபிரதமா ்செயல்படுத்தி இருப்பதாகக் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிதலைமயிலானகூட்டணிவெற்றிபெறும் என்றும் திருமுக்தார் அபாஸ் நக்விநம்பிக்கைதெரிவித்தார்

இதனைபொட்டிகுடியரசுத் துணைத்தலைவர் திருவொங்கையாநாயுடு நினைவு தபால்தலைமற்றும் நாணயத்தைவெளியிடுகிறார்

இந்தபடுகொலைசம்பவத்தில் உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்குகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் அஞ்சலிசெலுத்தும் வகையில் அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார் இந்தபடுகொலைசம்பவத்தைநாடுமறக்கவில்லைஎன்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்தசம்பவத்தில் உயிர்நீத்தவர்களின் தியாகத்தைநாடுமறக்காதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் நாட்டுமக்கள் அனைவரும் புதிய இந்தியாவைஉருவாக்குவதற்குஅயராதுபாடுபடவேண்டும் என்பதற்கு இந்தசம்பவம் உத்வேகமஅளிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்நாளையொட்டி புதுதில்லிசெய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்துள்ளது

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் இரண்டுதீவிரவாதிகள் சுட்டக் கொல்லப்பட்டனர்

இதனையடுத்துதீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையேதுப்பாக்கிசண்டைநடைபெற்றது இதில் இரண்டுதீவிரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டனர்

நாடுமுழுவதும் ராமநவமி இன்றுகொண்டாடப்படுகிறது இதனையொட்டிகுடியரசுத் திருராம்நாத்கோவிந்த் தலைவர் பிரதமர் திருநரேந்திரமோடிஉள்ளிட்டதலைவர்கள் பவர் வாழ்த்துதெரிவித்துள்ளனர்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுமும்பை ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டிமாலைநான்குமணிக்குதொடங்குகிறது